இந்ததொடக்கநிகழ்வின்போதுநாடுமுழுவதும் உள்ளஅனைத்துமாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தடுப்பூசிபோடும் மொத்தம் உள்ள மூவாயிரத்து ஆறு மையங்களும் இணையவழியில் இணைக்கப்படும்

இதற்கானஏற்பாடுகளைமதுரைஅரசுராஜாஜிமருத்துவமனையில் கூட்டுறவுத்துறைஅமைச்சர் திருசெல்லூர் மக்கள் நல்வாழ்வுத்துறைமுதன்மைச்செயலர் திருராதாகிருஷ்ணன் இன்றுஆய்வு செய்தார்

தமிழ்நாடுடாக்டர் எம் ஜி ஆர் பல்கலைக் கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் சுதாசேஷையன் ஊடகவியாளர் ஷியாமளா பங்கேற்ற இந்தநேர்கானல் நிகழ்ச்சியில் தடுப்பூசிகுறித்துவிளக்கம் அளிக்கப்பட்டது சென்னைஅலைவரிசைஒன்றில் இரவு ஒன்பதுமுதல் ஒன்பதரைமணிவரை இது மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது மாநிலத்தில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

பொதமக்களக்குவிழிப்புணர்வு ஏற்படுத்தம் வகையில் அனுமதிஅளித்தால் தாமும் தடுப்பூசிபோட்டுக்கொள்ளதயாராக இருப்பதாகஅவர் கூறினார் கோவிட் முன்னதாக புதுக்கோட்டமருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் தடுப்பூசிபோடுவதற்கானமுன்னேற்பாடுகளைஅமைச்சர் ஆய்வு செய்தார் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையின் இரண்டாம் நாளான இன்றுமாட்டுப் பொங்கல் உற்சாகமாககொண்டாப்பட்டது வேளாண் பணியில் உழவர்களுக்குபேருதவியாக இருக்கும் கால்நடைகளுக்குநன்றிதெரிவிக்கும் விதமாக இந்தபண்டிகைகொண்டாடப்படுகிறது கால்நடைகள் அலங்கரிக்கப்பட்டு அவற்றுக்குமாலையிட்டுபொங்கல் படைத்துமரியாதைசெலுத்தப்பட்டது மதுரைமாவட்டம் பாலமேட்டில் தமிழர்களின் வீரவிளையாட்டான ஐல்லிக்கட்டு இன்றுநடைபெற்றது இதனைமாநிலவருவாய்த்துறைஅமைச்சா் திருஆர் பிஉதயகுமார் கொடியசைத்தொடங்கிவைத்தார்

உலகபிரசித்திபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுப் போட்டிநாளைநடைபெறுகிறது இதனையொட்டிவிரிவானபாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன உலகபொதுமறைனப்படும் திருக்குறளை இயற்றியதிருவள்ளுவர் தினம் இன்றுணொண்டாடப்பட்டது இதையொட்டி சென்னைகடற்ரைசாலையில் உள்ளதிருவள்ளுவர் சிலைக்குமாநிலஅரசின் சார்பிலம் பல்வேறுஅமைப்புகள் சாா்பிலும் மாலைஅணிவித்தமரியாதைசெலுத்தப்பட்டது

நாடுமுழுவதிலும் உள்ள இளைஞர்கள் திருக்குறளைபடிக்கவேண்டுமென்றபிரதமர் தமதுட்விட்டர் பதிவில் கேட்டுக்கொண்டுள்ளார்

இன்றையபேச்சுவார்த்தை சுமூகமானசூழலில் நடைபெற்றதுஎன்றும் விரைவில் உடன்பாடுஎட்டப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் தமிழ் மாநிலகாங்கிரஸ் கட்சியின் மூத்ததலைவரும் முன்னாள் நாடாளுமன்றஉறுப்பினருமான ஞானதேசிகன் உடல்நலக்குறைவு காரணமாக இன்றுசென்னையில் காலமானார்

தமிழ்நாடுகாங்கிரஸ் கமிட்டிதலைவராகவும் அவர் பணியாற்றியுள்ளார் ஞானதேசிகள் மறைவுக்குதெலங்கானாஆளுநர் திருமதிதமிழிசைசௌந்தரராஜன் முதலமைச்சர் கிரு திருளடப்பாடிபழனினமி திமுகதலைவர் திருமுகஸ்டாலின் தமாகாதலைவர் திரு ஜி கேவாசன் பாமகநிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு மதிமுகபொதுச்செயலாளர் திருவைனோஉள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

மாவட்டச் செய்கிகள் பொங்கலையாட்டி மாட்டுப் தஞ்சைபெரியகோவிலில் உள்ளபிரமாண்டமானநந்தியம்பெருமாள் சிலைக்குஆயிரம் கிலோஎடைஅளவுக்குகாய்கறிகள் இனிப்பு வகைகள் மலர்களைகொண்டுசிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது கோவைமாவட்டம் பொள்ளாச்சியைஅடுத்தகோழிகமுத்தியானைகள் முகாமில் வளர்ப்பு யானைகளுக்குமரியாதைசெலுத்தும் விதமாகயானைபொங்கல் விழா இன்றுனொண்டாடப்பட்டது மயிலாடுதுறைமாவட்டம் வானதிராஜபுரத்தில் மாட்டுப்பொங்கலையொட்டி ஆயிரக்கணக்கானமாடுகளுக்குஒரே இடத்தில் சிறப்பு கோ பூஜை நடத்தப்பட்டது

தஞ்சைமாவட்டத்தில் செய்யவேண்டியமுன்னேற்பாடுகள் குறித்தமாவட்டஆட்சியர் திருகோவிந்தராவ் இன்றுஆலோசனைமேற்கொண்டார்

கரூர் மாவட்டம் பூலாம்வலசுகிராமத்தில் சென்னைஉயர்நீதிமன்றத்தின் மதுரைகிளைவழிகட்டுதலுடன் பாரம்பரியசேவல்கட்டுப் போட்டி இன்றுநடைபெற்றது திருவள்ள் மாவட்டத்தில் வாரந்தோறும் புதன் கிழமைகளில் மாற்றத்திறனாளிகள் தேசியஅடையாளஅட்டைபெறுவதற்கானசிறப்பு முகாம் நடைபெறம் என்ற ஆட்சியர் திருபொன்னயாதெரிவித்துள்ளார்

பிரிஸ்பெய்னில் இன்றுதொடங்கிய இந்தபோட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியஅனிமுதலில் விளையாடதீர்மாளித்தது

முதல் போட்டியில் விளையாடும் மற்றொருதமிழகவீரர் வாஷிங்டன் சுந்தர் ஒருவிக்கெட்டைசாய்த்தார்

ஐ எஸ் எல் கால்பந்துபோட்டியில் இன்றுநடைபெறஉள்ளஆட்டத்தில் கேரளாஅணி ஈஸ்ட் பெங்கால் அணியைஎதிர்கொள்கிறது